குடியரசுத்தலைவர் திரு

பி

அவற்றை விலக்கிக்கொள்ள வரும் வியாழக்கிழமை கடைசி நாளாகும் அன்று மாலை வாக்கில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளிவரத்தொடங்கும்

இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் பரிசீலனை நாளை மறுநாள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது

தமிழிசை சவுந்தர்ராஜனும் திமுக வேட்பாளர் கனிமொழியும் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர்

தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார்

தென்காசி மக்களவை தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர்

திருச்சியில் அஇஅதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் டாக்டர்

பெரம்பலூரில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் கேனி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஈ

இளங்கோவன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார்

அரக்கோணம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திரு ஜெகத்ரட்சகனும் வேலுார் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தும் தத்தம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் பெரம்பலூரில் அதிமுக வேட்பாளர் என்

ராமலிங்கம் தென்காசி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தனுஷ்

குமார் ஆகியோர் இன்று மனுதாக்கல் செய்தனர் திருவள்ளுர் தனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர்

வேணுகோபாலும் வேட்பு மனு தாக்கல் செய்தார் சிவகங்கையில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரமும் ஈரோட்டில் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தியும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர்

சத்யபிரத சாகு தெரிவித்துள்ளார்

எடப்பாடி

தலைவர் திரு

இன்று மாலை ஆவடியில் பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார்

வேலூர் மக்களவை தொகுதி மற்றும் அம்மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் அந்த தொகுதிகளுக்கு அனுப்பப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு

கிரிக்கெட் ஐ பி

ஹாக்கி மலேசியா இப்போ நகரில் நடைபெறும் அஸ்லான்ஷா கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா நாளை மலேசியாவையும் நாளை மறுநாள் கனடாவையும் வரும் வெள்ளிக்கிழமை போலந்தையும் எதிர்கொள்கிறது